தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நிதி ஆயோக் அமைப்பின் ஐந்தாவது நிர்வாகக்குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் நிலவிவரும் வறட்சி நிலைமை மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படவுள்ளது

இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தில்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் தமிழகத்தின் வளர்ச்சி தொடர்பான கோரிக்கை அடங்கிய மனுவினையும் முதலமைச்சர் சமர்ப்பித்தார் இதன்பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மின்னணு பொருளாதார துறைசார் வல்லுநர்கள் மற்றும் தொழில்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் குறித்து மேற்கொண்டுவரும் ஆவோசனையின் ஒருபகுதியாக அவர் இந்த துறைகளின் பிரதிநிதிகளை சந்திக்கவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய இதில் யோசனைகளை தெரிவிக்குமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

சீக்கிய மதகுரு அர்ஜுன் தேவின் நினைவுதினத்தையொட்டி

பாகிஸ்தானின் இத்தகைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றம் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது வாயு புயல் மீண்டும் திசைமாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இருப்பினும் இதற்கான வாய்ப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த புயல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்று குஐராத் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த புயல் அச்சுறுத்தல் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வீட்டுவசதித் திட்டங்கள் குறித்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார் வீட்டுவசதித் திட்டங்களை பொறுத்தவரை நுகர்வோரின் நலனே பிரதானமானது என்று அவர் குறிப்பிட்டார் வீட்டுவசதி தொடர்புடைய நிறுவனங்கள் நுகர்வோருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் போக்குவரத்து திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதுதொடர்பாக அந்த சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த திங்கட்கிழமை முதல் வேலைநிறுத்தப்போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளது இதற்கிடையே மேற்குவங்கத்தில் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுவரும் மருத்துவர்களுக்கு ஆதரவாக தில்லியில் மருத்துவ சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகளும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்து இப்பிரச்சினை குறித்து விவாதித்தனர் இந்நிலையில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்த கூட்டத்தில் பங்கேற்கப்போவதில்லை என்று வேலைநிறுத்தத்தில் ாடுபட்டுள்ள ஜுனியர் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

வதோதரா மாவட்டத்தில் உள்ள உணவு விடுதி ஒன்றின் கழிவறையை சுத்தம் செய்யும்போது இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தண்ணீர் பிரச்சினைக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அதபோன்ற குறைபாடுகள் எங்கும் இல்லை அப்படி இருக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு இங்கே இருக்கிற செய்தியாளர்கள்

அதன் அடிப்படையில் எந்த பள்ளியிலும் மாணவர்களுக்கு தேவையான குடிநீர்

இதனையடுத்து மீளவர்கள் இன்று காலைமுதல் மீன்பிடிக்க சென்றதாக எழகு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தங்களது வலையில் போதமான மீன்கள் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தள்ள நாகை மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடி தொழிலின்போது இலங்கை கடற்படையினரின் அச்கறுத்தல் தாக்குதல் மீனவர்கள் கைது படகு பறிமுதல் போன்ற பிரச்சினைகளிலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றம் தெரிவித்துள்ளனர்

நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் மத்தியப்பிரதேசத்தின் குணா மாவட்டத்தில் நிபா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டுள்ளது தேசிய உர நிறுவன வளாகத்தில் ஏராளமான வவ்வால்கள் உயிரிழந்ததையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக டாக்காவில் நடைபெற்ற இருநாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்புப்படையின் தலைமை இயக்குனர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

ஹுப்ளியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது சர்வதேச ஹாக்கி தொடர் இறுதி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது